தேசிய விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது

சாலைகள் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் நகள்புற மற்றும் ஊரக வீட்டுவசதி திட்டம் ரயில்வே விமான நிலையங்கள் துறைமுகங்கள் உள்ளிட்டவை பிரதமின் ஆய்வில் இடம்பெற்றன சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் நித்தி ஆயோக் பிரதம் அலுவலகம் ஆகியவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர் அப்போது சாலை கட்டுமானப் பணிகளின் முக்கியத்துவம் குறித்து அவர்களிடம் பிரதமர் எடுத்துரைத்தார் போக்குவரத்து துறை கணினிமயமாக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அவர் சுட்டிகாட்டினார்

ஆட்சிப் பணி அதிகாரிகள் நாட்டின் வளர்ச்சியிலும் பொருளாதார முன்னேற்றத்திலும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அறிவுறுத்தியுள்ளார் குடியரசு தலைவர் மாளிகையில் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட ஆட்சிப்பணி அதிகாரிகளிடையே பேசிய அவர் பொருளாதார ரீதியில் நலிவடைந்தவர்கள் சமூகத்தில் சலுகை பெறாதவர்கள் ஆட்சி அதிகார வாய்ப்பை இழந்தவர்கள் ஆகியோர்களின் முன்னேற்றத்தில் ஆட்சிப் பணி அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் அஸ்ஸாமில் தேசிய குடிமக்கள் பதிவில் விடுபட்ட அனைவருக்கும் மறு ஆய்வுக்கு முழுமையாக வாய்ப்பு அளிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார் இது சும்பந்தமாக மாநிலங்களவையில் நடைபெற்ற குறுகியகால விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர் யார் மீதும் எந்த சூழலிலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்றார் தேசிய குடிமக்கள் பதிவு இறுதி பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் வெளிநாட்டவர் நடுவா்மன்றத்தை அணுக வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அவா் கூறினாா் இந்த விஷயம் தேச பாதுகாப்பு சம்பந்தமானது என்பதால் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விதமான முயற்சிகளில் எவரும் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய திருமதி மகாஜன் ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை நடைமுறைபடுத்தி இலக்கை எட்டுவது பெரிய விஷயமாகும் என்று கூறினார் இந்த திட்ட அமலாக்கம் நல்லாட்சிக்காள தொடக்கம் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்த திட்டம் ஏழைகள் மற்றும் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கான அரசின் நடவடிக்கையை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார்

புதுதில்லியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கி இடையேயான ஒப்பந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் பாதுகாப்பான சாலைகளை உறுதி செய்வதற்கு வெளிப்படையான முறையில் டெண்டர்கள் பெறப்பட வேண்டியது அவசியமாகும் என்றார் இதுவரை ஊழலற்ற விதத்தில் நெடுஞ்சாலைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர் குறைந்த செலவில் தரமான சாலைகளை அமைப்பதற்கு முன்னரிமை அளிக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தாா் இந்தியாவில் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாக அவர் கூறினார்

சமூக வலைதளங்களை கண்காணிக்கும் திட்டத்தை திரும்ப பெறுவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு அரசு தலைமை வழக்கறிஞர் திரு கே கே வேணுகோபால் இதனை தெரிவித்தார் சமூக வலைதள கொள்கையை மத்திய அரசு முழுமையாக மறு ஆய்வு செய்யும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாப்பட்டது சேலம் கருர் ஈரோடு தருமபுரி திருச்சி தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் காவிரி கரையோரப் பகுதிகளில் காவிரி தாய்க்கு நன்றி தெரிவித்து வழிபட்டனர் தலைவாழை இலையில் காப்பரிசி மற்றும் களிகள் வைத்து படையலிட்டு வழிபட்டனர்

ஷெட்டியூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் திருத்த சுட்ட மசோதாவை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சர் திரு தவார் சந்த் கெல்லாட் மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார்

இந்த சுட்டத்திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை அண்மையில் அனுமதி அளித்தது இதை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி சட்டமாக்க அரசு முடிவு செய்துள்ளது இந்த சுட்டத்தின்படி குற்றம் சாட்டப்பட்ட நபரை உடனடியாக கைது சுசுப்யக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது காவல்துறை அல்லது விசாரணை முகமை மூலம் முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்ட பின்னரே கைது நடவடிக்கையை தொடர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது தேசிய விளையாட்டு பல்கலைக்கழக சுட்ட மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது மக்களவையில் இதுதொடர்பான விவாதத்தில் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் ரத்தோர் இந்த பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு தொடர்பான ஆராய்ச்சி நிர்வாகம் பயிற்சி உள்ளிட்ட அம்சங்கள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் இந்த சுட்டமசோதா மூலம் மற்ற மாநிலங்களிலும் இத்தகைய வசதிகளை ஏற்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன்படி நாட்டில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்த மணிப்பூரில் அமைக்கப்படும் முதல் பல்கலைக்கழகமாகும் சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கில் நளினி சிதம்பரம் மீதுஅ மலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு உச்சநீதி மன்றம் தடைவி தித்துள்ளது முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப சிதம்பரம் மனைவி நளினி சிதம்பரத்தை சாரதா நிதி நிறுவன மோசடி தொடர்பான விசாரணை க்குஆஜராகுமாறு அமலாக்கத் துறை சம்மன்கள் அனுப்பியது இதை எதிர்த்து நளினி சிதம்பரம் தாக்கல் செய்த மனுவை தனிநீதிபதி நிராகரித்தார் அந்த தீர்ப்பை எதிர்த்து நளினி சிதம்பரம் தாக்கல்செய்த மேல் முறையீட்டு மனு வையும் சென்னை உயர்நீதி மன்றம்தள்ளுபடி செய்தது உயர்நீதி மன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து நளினி சிதம்பரம் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு இன்று நீ திபதிகள் ஏ கே சிக்ரி அசோக் பூஷன் அடங்கிய பெஞ்ச் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத் துறை நளினி சிதம்பரம் மீது மேல்நடவ டிக்கை எடுப்பதற்கு உச்ச நீதிமன்ற பெஞ்ச் தடை விதித்தது இதுதொ டர்பாக நோட்டீஸ் ஒன்றையும் அமலாக்கத் துறைக்கு உச்ச நீதிமன் றபெஞ்ச் அனுப்பியுள்ளது அரசு அழுத்தம் கொடுத்ததால் தொலைக்காட்சி செய்தி நிறுவன அதிகாரிகள் இரண்டு பேர் பதவி விலகிபதாக எதிர்கட்சிகள் கூறும் குற்றசாட்டை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் மறுத்துள்ளார் இதுகுறித்து மக்களவையில் நேரமில்லா நேரத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் அளித்த அமைச்சர் ராஜ்யவர்தன் ரத்தோர் செய்தி நிறுவனங்களின் உள்விவகாரங்களில் அரசு தலையிடுவது இல்லை என கூறினார் தவறான செய்தி அளித்தமைக்கு விளக்கம் அளிக்க கோரி கூறி தொலைக்காட்சி செய்தி நிறுவனத்திற்கு நோட்டீஸ் எதுவும் அனுப்பவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் கூட்டுறவு சங்கத் தேர்தல் முறைகேடு சும்பந்தமான புகார்களை விசாரிக்க ஒய்வுபெற்ற நீதிபதிகள் திரு கே வெங்கட்ராமன் திரு ராஜசூர்யா திரு ராமநாதன் திரு ராஜேஷ்வரன் ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது இதற்கான உத்தரவை இன்று பிறப்பித்த தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி நீதிபதி பி டி ஆஷா மேற்கு தெற்கு வடக்கு மத்திய கிழக்கு நீதிபதி நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களது தலைமையிலாள விசாரணை குழுக்களை இரண்டு வாரத்திற்குள் மாநில அரசு அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் இந்தக் குழு அமைக்கப்பட்டு ஏழு நாட்களுக்குள் கூட்டுறவு தேர்தல் முறைகேடு தொடர்பான புகார்களை அளிக்கலாம் என்றும் குறிப்பிட்டு வழக்கை முடித்து வைத்தனர் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி விசாரணைக்குழுவின் உறுப்பினர்களாக மாவட்ட கூட்டுறவு எங்க இணைப்பதிவாளர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரும் இடம்பெற்றிருப்பார்கள் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர்